பிஜேபி யின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் பிரதமர் திரு

தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிப்பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது

குடியரசுத்தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக சேவகர் தர்ஷன் லால் ஜெயின் மலையேற்ற வீராங்கணை பச்சேந்திரி பால் குடிமைப் பணிக்காக விஜய்கிஷன்சுங்லு உள்ளிட்டோர் பத்ம பூஷன் விருதுகளை பெற்றுக்கொண்டனர் மதுரையைச் சோ்ந் சமூக சேவகி சின்னப்பிள்ளை நா்த்தகி நட்ராஜ் பாம்பல்யா தேவி கோதாவரி தத்தா உள்ளிட்டோருக்கு பத்ம ஸ்ரீ விருதுகளை அவர் வழங்கினார்

வேட்புமனு தாக்கல் நிகழ்வுகளையும் இதற்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களையும் ஒளிப்பதிவு செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் வேட்புமனு தாக்கல் அறையின் வாயிலில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் உரிய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுகள் மீறப்பட்டால் அது குறித்த தகவல்கள் உடனடியாக தலைமை தோதல் அலுவலருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் வேட்புமனு தாக்கலின் போது பத்திரிக்கையாளர்களை அனுமதிக்கலாம் என்றும் எத்தனை பத்திரிக்கையாளர்களை அனுமதிப்பது என்பதை தேர்தல் அதிகாரிகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் இதனிடையே வேட்புமனு தாக்கலின் போது வரும் வாகனங்களுக்கான செலவுகள் வேட்பாளரின் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் செயலர் திரு

தேர்தல் தேவி தேனி மாவட்டம் கம்பத்தில் இன்று நடைபெற்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி

இருமாநிலங்களிலும் இரட்டை வாக்குரிமை உடையவர்கள் பட்டியல் இந்த கூட்டத்தில் முறைப்படுத்தப்பட்டது மேலும் இரட்டை வாக்குரிமை உடையவர்கள் ஒரு மாநிலத்தில் மட்டும் வாக்கு செலுத்தும் வகையில் தேர்தல் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளும் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

கால்பந்து நேபாளத்தில் நடைபெறும் தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா நாளை இலங்கையை எதிர்கொள்கிறது